தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று கூறிய அவர் சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாக உலக நாடுகள் தங்களது அனுபவங்களை பகிரந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்

புதிய தொழில்நுட்பங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஊரக குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த திட்டங்களை செயல்படுத்தி பராமரிப்பதற்காக கிராமப்புற நீர் மற்றும் சுகாதார குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்று நடைபெறும் காணொலி வாயிலான அடிக்கல் நாட்டு விழாவின்போது கிராமப்புற மற்றும் நீர் சுகாதார குழு உறப்பினர்களுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை உலக சமுதாயம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியறுத்தியுள்ளார் லால்பகதுர் சாஸ்திரி மேலாண்மை நிறுவனத்தின் மூலமாக சிறந்த பணிகளை மேற்கொண்ட இன்போசிஸ் அறக்கட்டளை தலைவர் திருமதி சுதா மூர்த்திக்கு வாவ்பகதுர் சாஸ்திரி தேசிய உயர் சிறப்பு விருது வழங்கும் நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத்தலைவர் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு எதிராக கடும் தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றார் தெற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டவும் வறுமையை ஒழிக்கவும் மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் இந்தப் பகுதியில் உள்ள நாடுகள் மேலும் தீவிரமாக செயல்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் லால்பகதுர் சாஸ்திரி குறித்து குறிப்பிட்ட குடியரசு துணைத்தலைவர் எளிமையாகவும் மனித நேயத்துடனும் வாழ்ந்த மிகச்சிறந்த தலைவர் அவர் என்று தெரிவித்தார் தமிழகத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நீர் மேலாண்மையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகக் கூறினார் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி தொடர்பான விவரங்களை அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார்

மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் வாயிலாக தமிழக விவசாயிகள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்ளீர்செல்வம் சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சும்பத் தலைமை செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்காக இடையிலான குழுக்கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

தமிழ்நாடு மத்தியப்பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரகாண்ட் அசாம் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளன

அந்த மாநிலத்தின் சூரத் வடோதரா ராஜ்காட் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மத்தியப்பிரதேச மாநிலத்தின் ஐந்து மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது

இமாச்சலப்பிரதேச மாநிலம் சிம்லா மாவட்டம் முழுவதம் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து ஞாயிற்று கிழமைகளிலும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இதனையொட்டி தில்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு பனியில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

அஜய் குமார் மற்றும் லெப்டினன் ஜெனரல் ராஜுவ் சோப்ரா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றனர் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சீருடை இளைஞர்களை கொண்ட படையாக தேசிய மாணவர் படை விளங்குவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரோ தலைவர் திரு கே சிவனுக்கு கர்நாடகாவில் உள்ள விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது பெங்களுருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த மாநில ஆளுநர் திரு வஜுபாய்வாலா திரு கே சிவனுக்கு இந்த பட்டத்தை வழங்கினார் திரு கே சிவன் தலைமையில் செயல்படுத்தப்படும் விண்வெளி திட்டங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் தேசத்திற்கு அதிக பயனளிக்கக்கூடியவை என்றும் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா ஆளுநர் தெரிவித்தார்

தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் தாங்கள் ஈடுபடவில்லை என்று தாலிபான் அமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றுள்ளது

லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ரஷ்யாவின் மெத்வதேவை எதிர்கொள்கிறார் இப்போட்டி இன்றிரவு நடைபெற உள்ளது